உத்தரப்பிரதேசத்தில் நான்காவதுமற்றும் இறுதிக்கட்ட உள்ளாட்சித் தேர்தலுக்கானவாக்குப்பதிவும் இன்றுநடைபெற்றுவருகிறது

தமிழகத்தின் ஒருசிலபகுதிகளில் இன்றுமழைக்குவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மேற்கு தமிழகம் உள்ளிட்டநான்குமாநிலங்கள் மற்றும் புதுவை வங்கம் யூனியன் பிரதேசசுட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவானவாக்குகள் வரும் ஞாயிற்றுக்கிழமைஎண்ணப்படுகின்றன

உத்தரப்பிரதேசத்தில் நான்காவதுமற்றும் இறுதிக்கட்டஉள்ளாட்சித் தேர்தலுக்கானவாக்குப்பதிவு இன்றுநடைபெறுகிறது

வாக்குஎண்ணிக்கைவரும் ஞாயிற்றுக்கிழமைமேற்கொள்ளப்படும்

தொற்றுசிகிச்சைக்காகபயன்படுத்தப்படும் ஆக்ஸிஜன் இந்தநோய் மற்றம் மருந்துகள் மாநிலஅரசுகளுக்குசீராகவிநியோகம் செய்யப்படுவத்தொடர்ந்துகண்காணிக்கப்பட்டுவருவதாகமத்தியஅரசுகூறியுள்ளது ஆக்ஸிஜனைகொண்டுசெல்லும் பணியில் விமானப்படையும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது பல்வேறுமாநிலங்களில் இந்தநோய் தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்துவதற்காககூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பு மருந்துசெலுத்துவதற்கானசிறப்பு முகாம்களும் தொடர்ந்தநடைபெற்றுவருகின்றன

தில்லியில் முதலமைச்சர் திருஅரவிந்த் கெஜ்ரிவாலும் அதிகாரிகளுடன் இன்றுபிற்பகல் ஆலோசனைமேற்கொள்கிறார் தடுப்பு மருந்துசெலுத்தும் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

கர்நாடகாவில் நோய் தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்துவதற்கானகண்கானிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

அவர்களுடையமொபைல் எண்ணும் கவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வீடுகளைவிட்டுவெளியே இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதபோன்றநடவடிக்கைகள் நோய் தொற்றுப் பரவலைஅதிகரிக்கும் என்பதால் அவர்கள் உடனடியாகசுகாதாரத் துறைஅதிகாரிகளைதொடர்பு கொள்ளவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் அவர்களைதேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையே அம்மாநிலத்தில் ரெம்டெசிவிர் மருந்துகளைபதுக்கிவைத்ததுதொடர்பாக ஆ பேர் கைதுசெய்யப்பட்டுள்ளனர்

இதுதொடர்பாகசுகாதாரத் துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தலுக்குஎழுதியுள்ளகடிதத்தில் அவர் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளார்

சுகாதாரத் துறைஅதிகாரிகளும் மருத்துவநிபுணர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

இந்தநோய் தொற்றுசிகிச்சைக்காகதேவைப்படும் மருந்துகள் போதியஅளவில் கையிருப்பில் உள்ளதாகபொதுககாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் செல்வவிநாயகம் கூறியுள்ளார்

மயிலாடுதுறைமாவட்டத்தில் இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோருக்கானபடுக்கைவசதிஅதிகரிக்கப்பட்டுள்ளதாகஆட்சியர் திருமதிலலிதாசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

அமெரிக்காவின் சார்பில் பல்வேறுமருத்துவஉபகரணங்கள் அனுப்பிவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நாமக்கல் கன்னியாகுமரிமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளிலும் மழைபெய்யக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டுஆட்டங்கள் நடைபெறவுள்ளன